அரோராதலைமையில் தேர்தல் ஆணையர்கள் ஆய்வு மேற்கொண்டனர்

பலமாவட்டங்களில் இணையதாளசேவைமுடக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடபகுதியில் கடும் குளிர் வாட்டுகிறது

இந்தகூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் திருஅசோக் லவாசா திருகுஷில் சந்திராஉள்ளிட்டோர் பங்கேற்றனர்

சி விஜில் செயலியின் பெறப்படும் தேர்தல் தொடர்பான புகார்கள் குறித்துடடனடியாகநடவடிக்கைஎடுக்குமாறுஅதிகாரிகளைதேர்தல் ஆணையர்கள் அறிவுறுத்தினர்

குடியுரிமைதிருத்தச் சுட்டம் குறித்துமக்களிடையேவிழிப்புணா்வைஏற்படுத்தவதற்காகமத்தியபிரதேசத்தில் பிஜேபிபேரணியும் ஊர்வலங்களும் நடத்ததிட்டமிட்டுள்ளது

பிஜேபிதொண்டர்கள் வீடுவீடாகச் சென்றுமக்கள் மனதில் காங்கிரஸ் கட்சிவிதைத்துள்ளசந்தேகத்தைபோக்குவார்கள் என்றுஅவர் கூறினார்

இந்தலட்சியம் டைறுவதற்குதொடர்ந்துஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் தேவைஎன்றுஅவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் காவல்துறையுடன் மத்தியஎல்லைக் காவல்படை திபெத் எல்லைப்படைஉள்ளிட்டபடைத் தலைவர்களுடன் அவர் ஆவோசனைநடத்தினார் காவல்துறையின் இந்தஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும் நல்லபலனைஅளித்துள்ளதுஎன்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் கஜராத் படையெடுத்துவந்துள்ளவட்சக்கணக்கானவெட்டுக்கிளியைசமாளிக்கமத்தியஅரசுபல்வேறுகுழுக்களைஅனுப்பியுள் ளது பாகிஸ்தானிலிருந்துவந்துள்ள இந்தவெட்டுக் கிளிகள் கஜாத்தில் பயிர்களுக்குபலத்தசேதத்தைவிளைவித்துவருகின்றன இந்தபிரச்சினைக்குதீாவுகாணமத்திய அரசு அனைத்துஉதவிகளையும் அளிக்கும் என்றுமத்தியவேளாண்துறை இணைஅமைச்சா் திரு புருஷோத்தம் ரூப்பாலாதெரிவித்துள்ளாா்

வடஇந்தியாமுழுவதும் நடுக்கும் குளிர் வாட்டிவருகிறது நாளுக்குநாள் வெப்பநிலைகுறைந்துகொண்டேவருகிறது

தலைநகா் தில்லியில் குறைந்தபட்சவெப்பநிலைஐந்து புள்ளிஎட்டுடிகிரிசெல்சியசாக இருந்தது இது இயல்வு நிலையைக் காட்டிலும் ஏழு டிகிரிகுறைவாகும்

ஹரியானாவில் நா்னால் பகுதிதான் மிகக்குறைந்தவெப்பம் பதிவான இடமாகும் இரண்டு புள்ளிஐந்துடிகிரிசெல்ஸியசும் ஹிசார் பகுதியில் அங்கு மூன்று புள்ளி மூன்றுடிகிரிசெல்ஸியசும் பதிவானது

ஜம்மு கஷ்மீரில் கார்கில் மாவட்டம் ட்ராஸ் பகுதிதான் மிகக்குறைந்தவெப்பநிலையதிவான இடமாகும்

ராஜஸ்தானில் பதேப்பூர் நகிலும் சிக்கார் மாவட்டத்திலும் மைனஸ் மூன்றுடகிரிசெல்ஸியஸ் வெப்பம் பதிவானது பீகாரில் கடும் குளிர் காரணமாகபள்ளிகளுக்குவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது

நடைபெற்றுவரும் இன்றுவெள்ளிக்கிழமைதொழுகையையொட்டிபாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பலமாவட்டங்களில் இணையதாளசேவைமுடக்கப்பட்டுள்ளது

உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தநோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகமாநிலகாவல்துறைதெரிவித்துள்ளது

தொடங்கியதிலிருந்தேகிராமப்புறங்களில் வாக்குபதிவு மக்கள் நீண்டவரிசையில் நின்றுவாக்களித்துவருவதாகஎமதுசெய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனா்

முதலமைச்சள் திருளடப்பாடிபழனிசாமி தமதுசொந்தஊரானசேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் வரிசையில் நின்றுவாக்களித்தார் வாக்குப்பதிவு அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெறஅனைத்துஅரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுமாநிலதேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது பதற்றமாகவாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகமாநிலதேர்தல் ஆணையர் திருபழனிசாமிதெரிவித்துள்ளார்

வாக்காளர் அடையாளஅட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டமாற்றுஆவணங்களைபயன்படுத்திவாக்களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதம் திருநரேந்திரமோடி சீனஅதிபர் திரு ஜி லின் பிங் ஆகியோரின் முயற்சிகாரணமாக இந்தியா சீனாரானுவஉறவு பெரிதும் மேம்பட்டுள்ளதுஎன்றுசீனபாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது